நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

கிழக்கு மத்திய அரபிக்கடலில் நிலைகொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடியை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் டாக்டர் அபிஜித் பானர்ஜி இன்று சந்தித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் நோய் கட்டுக்குள் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அகில இந்திய அளவிலான டெங்கு நிலைமையை ஒப்பிடுகையில் தமிழகத்தின் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக குறிப்பிட்டார் டெங்கு காய்ச்சல் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது என்று கூறியஅவர் ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிந்தால் குணப்படுத்திவிடலாம் என்றார் எனவே பொதுமக்கள் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

தூத்துக்குடியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக கிடைத்த புகாரின்பெயரில் சம்பந்தப்பட்ட ம்ருத்துவர்மீது நடவடிக்கை எடுக்க மருத்துவ கவுன்சிலுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் முன்னதாக எழும்பூர் குழந்தைகள்நல மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றுவரும் குழந்தைகளை அமைச்சர் பார்வையிட்டு நலம் கேட்டறிந்தார் தருமபுரி டெங்கு தருமபுரி மாவட்டத்தில் மருந்தகங்களில் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் காய்ச்சல் கண்டவர்களுக்கு மருந்துகளை வழங்கக்கூடாது என்று ஆட்சித்தலைவர் திருமதி

டெங்குட காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் குறித்து ஆட்சித்தலைவர் திரு

இதன் காரணமாக அத்திக்கடவு பில்லூர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி

மழையினால் ஏற்படும் இயற்கை சீற்றங்களை சீரமைக்க பல்துறை அலுவலர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது சேலம் மனுழ சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவுமுதல் பலத்த மழை பெய்துவருகிறது தொடர் மழை காரணமாக சாலைகளின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது செவ்வாய்ப்பேட்டை குகை சீலநாயக்கன்பட்டி செட்டிச்சாவடி அஸ்தம்பட்டி கோரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர் தொடர் மழை காரணமாக சேலம் திருமணிமுத்தாற்றில் வெள்ளம்கரை புரண்டு ஒடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மழை இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதியம்பட்டி திருமணிமுத்தாறில் மழைநீர் பெருக்கெடுத்தோடுவதால் தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது

ராமநாதபுரம் மறை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருவதால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமது நாளை மக்களிடையே கலந்துரையாடுகிறார்

இதனிடையே பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்ற டாக்டர் அபிஜித் பானர்ஜி இன்று பிரதமரை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் அமிஜித் பானர்ஜியின் சிறப்பான பொருளாதார செயல்பாடுகளை பிரதமர் பாராட்டினார்

நரேந்திரமோடி மன்கிபாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியதற்கேற்ப பிரதமர் தொடங்கப்பட்டுள்ள பாரத் லெஷ்மி இயக்கத்திற்கு பேட்மிண்டன் வீராங்கணை பி

வாழ்க்கை முறைகளை எளிதாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு

இந்தியாவில் நடைபெறும் இயற்கை எரிவாயு புரட்சியில் அமெரிக்க நிறுவனங்களும் இணைய வேண்டுமென்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார்

சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமின் வழங்கியுள்ளது இவ்வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான அமர்வு திரு சிதம்பரம் வேறு எந்த வழக்கு விசாரணைக்கும் தேவைப்படாவிட்டால் அவரை ஜாமீனில் விடுதலை செய்யலாம் என்று அனுமதி வழங்கழயுள்ளது அவரை விடுவிக்க தனி நபர் பிணையத்தொகையாக அவர் ஒருலட்சம் ரூபாயும் அதே மதிப்பிலான உத்தரவாதமும் செலுத்த ஆணையிட்ட நீதிமன்றம் திரு சிதம்பரம் முன் அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது

நாங்குநேரி தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையமான பாளையங்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரியிலும் விக்கிரவாண்டி தனியார் பொறியியல் கல்லூரியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இந்தியாவின் பி